எளிதாகதொழில் செய்வதற்குஉதவும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

அத்துடன் வால்மீகிநகர் மக்களவைதொகுதி இடைத்தேர்தலுக்கானவாக்குப்பதிவும் நடைபெற்றது

நாட்டின் தேவையின் அடிப்படையில் பனியாற்றவேண்டும் என்று புதிய ஐ ஐ டி பட்டதாரிகளைபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டுள்ளார் தில்லி ஐ ஐ டி பட்டமளிப்பு விழாவில் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுஉரையாற்றியஅவர் கயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் சாதாரணமக்களையும் கண்டறிந்துஈடுபடுத்தவேண்டும் என்றுவலியுறுத்தினார் சுயசார்பு இந்தியா இயக்கம் இளைஞர்களுக்கு புதியவேலைவாய்ப்புகளைவழங்குவதாகதெரிவித்தார் புதுமையானகண்டுபிடிப்புகளுக்குமுக்கியத்துவம் அளித்து இளைஞர்கள் எளிதாகதொழில் செய்வதற்கும் சுயசார்பு இந்தியா இயக்கம் உதவுவதாககூறினார் இதன்மூலம் நாட்டில் உள்ளகோடிக்காணக்கானமக்களின் வாழ்க்கைதரத்தில் மாற்றத்தைஏற்படுத்த முடியும் என்றுஅவர் தெரிவித்தார் தொழில்நுட்பதுறையைபொறுத்தவரைவீட்டில் இருந்தபடியோ அல்லதுவேறு ளங்கிருந்தோபணியாற்றமுடியாதுஎன்றசட்டவிதிகள் நீக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் கூறினார் இதன்மூலம் சர்வதேசஅளவில் நாட்டின் தகவல் தொழில்நுட்பதுறைபோட்டியிட முடியும் என்றும் திறமையான இளைஞர்களுக்குஅதிகவேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகநாடுகளுக்கிடையே இந்தியாவில் பெருநிறுவனங்களுக்கானவரிகுறைவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

நாட்டின் வேளாண்மையைநீடித்ததாகவும் லாபகரமாகவும் செய்வதற்கானஅனைத்துநடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவேண்டும் என்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு தெரிவித்துள்ளார்

மற்றும் இதரவசதிகளைபல்வேறமாற்றங்கள் செய்யப்பட்டவழிகாட்டுநெறிமுறைகளையும் அவர் அறிவித்தார் மும்னபயில் உள்ள ஹஜ் விடுதியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் பேசியஅவர்

இணையதளம் மூலமாகவும் நேரடியாகவும் ஹஜ் மொபைல் செயலி மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது